நாட்டின் எல்லைகளையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன செயல்படுவதே தலையாய கடமை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்திய சீன எல்லை பகுதியில் அமைதி காண விரும்புவதே இந்தியாவின் நோக்கமாகும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலாள அரசு நாட்டின் எல்லைகளைப் பாதுகாக்க உறுதியுடன் செயல்படும் என்று பிஜேபி தலைவர் திரு

பிரதமர் திரு

பாகிஸ்தானில் உள்ள இந்திய துாதரக அதிகாரிகள் இரண்டு பேரை அந்நாட்டு பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடத்தி துன்புறுத்திய சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

ராணுவத்தினர் படுகாயமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது குளிர் கடுமையாக இருந்ததாலும் படுகாயமடைந்திருந்நதாலும் அவர்கள் வீர மரணமடைந்ததாக ரானுவ அறிக்கை தெரிவிக்கிறது படைவிலகலின் போது ஏற்பட்ட சம்பவங்களில் மேலும் ஒரு ரானுவ அதிகாரியும் இரண்டு வீரர்களும் வீரமரணமடைந்ததையடுத்து வீர மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாக உயர்ந்துள்ளது இந்த விவகாரம் குறிதது பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருராஜ்நாத் சிங் பிரதமர் திருநரேந்திர மோடியை சந்தித்து விளக்கமளித்தார்

படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக இரு நாடுகளும் ஒத்துக் கொண்ட நிலையில் எல்லை பாதுகாப்புப் பணியில் இருந்தவர்களுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட வாய்ப்பில்லை என்று இந்திய வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா தனது எல்லை வரம்பிற்குள் தான் பொறுப்பாக செயல்பட்டதாக கூறினார் இதனை சீனாவும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக அவர் தெரிவித்தார் லடாக்கின் கிழக்குப் பகுதியில் உள்ள எல்லை தொடர்பாக ரானுவம் மற்றும் ராஜ்ஜீய வழியில் படைவிலகல் தொடர்பான ஆலோசனை கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றதாகவும் படை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதன் பின் தொடர் நடவடிக்கையாக எல்லைகளில் உள்ள ரானுவ அதிகாரிகளும் ஆலோசித்ததாக அவர் கூறினார் பிரச்சனையை சுமூகமாக கையாள இந்தியா நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் கல்வான் பள்ளத்தாக்கு எல்லைப் பகுதி குறித்து இந்திய தரப்புடன் ஒத்துக்கொண்ட விஷயங்களை சீனா நடைமுறையில் பின்பற்றும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் விதிகள் மீறப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் எல்லையில் அமைதி காண விரும்புவதே இந்தியாவின் நோக்கமாகும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் எல்லைகள் பாதுகாக்க உறுதியுடன் செயல்படும் என்று பிஜேபி தலைவர் திரு

லடாக்கில் கல்வாள் பகுதியில் படை விலகல் நடவடிக்கையின் போது சீன ராணுவத்துடன் வன்முறை மோதல்கள் ஏற்பட்டதாக அவர் கூறினார் இந்தியா அதற்கு தகுந்த பதிவடி கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் எனினும் ஒரு ரானுவ அதிகாரியும் இரண்டு வீரர்களும் வீர மரணம் அடைந்திருப்பது தரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார் எல்லைப் பிரச்னையில் இந்தியா ஒரு போதும் சமரசும் செய்து கொள்ளாது என்று அவர் தெரிவித்தார்

அவர்கள் பயணம் சுசெய்த இந்திய தூதரக வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது பாகிஸ்தான் அதிகாரிகள் வேண்டுமென்றே இதனை முன் கூட்டியே சதிதிட்டமிட்டு அரங்கேற்றி இருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது இஸ்லாமாபாத்தில் செயல்படும் இந்திய தூதரக அதிகாரிகளின் நடமாட்டத்தை சில நாட்களாக கண்காணித்து அவர்களை பின்தொடர்நது துன்புறுத்தி தூக்கியதோடு இந்திய தூதரக பணிகளைத் தடுத்து வழக்கமான செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்ததாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தான் அதிகாரிகளின் தவறான குற்றச்சாட்டுகளை இந்திய திட்டவட்டமாக மறுத்துள்ளது பாகிஸ்தானில் செயல்படும் இந்திய தூதரக அதிகாரிகளை தாக்கப்போவதாக மிரட்டியதாக இந்தியா கூறியுள்ளது தூதரகத்திற்கும் அதில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மற்றும் சொத்துக்களுக்கு பாதகம் ஏற்பட்டால் அகுற்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுட்டு எல்லைத் தாண்டிய பயங்கரவாத விவகாரத்திலிருந்து கவனத்தை சிதறடிக்கலாம் என்று பாகிஸ்தாள் கருதமுடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது

நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறாா் நேற்று

கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு முகக் கவசம் அணிவது கை களை கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் இந்தியாவில் குறைவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்